வைக்கிறார்

அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

எடுத்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது

ஜோபிடன் முன்னிலையில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

மும்பை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது

நரேந்திர மோடி சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை நாளைதொடங்கி வைக்கிறார் மத்திய நிதியமைச்சகமும் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியமும் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளன இந்திய தொழிலதிபர்கள் அரசு உயரதிகாரிகள் நிதிச்சந்தை நெறியாளர்கள் மத்திய நிதியமைச்சர் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர் அமெரிக்கா ஐரோப்பா கனடா கொரியா ஜப்பான் மேற்கு ஆசியா ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளரகளும் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர்

நரேந்திரமோடி தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்று பிற்பகல் நடைபெறும் செய்தியாளா் சந்திப்பில் தெரிவிக்கப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன

இந்தியா ஐக்கிய அரசு எமிரேட்ஸ் இடையிலான முதலீட்டிற்கான கூட்டு செயல் திட்டக்குழுவின் எட்டாவது உயர்நிலைக்குழுக் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது

பியூஷ்கோயல் ஐக்கிய அரபு எமிரேட்சின் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஷேக் அமித் பின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் முதலீட்டிற்காள வாய்ப்புகளை மேலும் அதிகிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

நா பாதுகாப்பு குழுவில் நிரந்தரமல்லாத உறுப்பினராக இந்தியா பங்கேற்பதற்கு வளைகுடா ஒத்துழைப்பு குழு வரவேற்பு தெரிவித்துள்ளது தற்போதைய சூழலுக்கேற்றவாறு பலதரப்பட்ட நாடுகளையும் பாதுகாப்பு குழுவில் சேர்க்க வேண்டும் என்று வளைகுடா நாடுகள் குழு வலியுறுத்தியுள்ளன பருவநிலை மாற்றம் நீடித்த வளர்ச்சி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு போன்றவை தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த நாடுகள் சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு குழுவின் மாநாட்டில் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் காணொலி மூலம் கலந்து கொண்டார் சவூதி அரேபியா குவைத் பஹ்ரைன் கத்தார் நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் கலந்துகொண்டனர் கோவிட் தொற்று காலத்தில் இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு வழங்கிய உதவிகள் குறித்து திரு

கோவிட் தொற்று காலத்திலும் வளைகுடா நாடுகளுக்கிடையிலானபோக்குவரத்து தடையின்றி மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் திரு ஜெய்சங்கள் எடுத்தரைத்தார் வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களை பாதுகாத்து உதவிகளை வழங்கிய அந்த பகுதி நாடுகளின் அரசுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த நாடுகளில் பணியாற்றி இந்தியாவுக்குத் திரும்பியவர்கள் மீண்டும் வேலைக்குத் திரும்ப விரும்புவதாக அமைச்சர் தெரிவித்தார்

ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார்

பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மும்பையில் இன்று காலை ஊடகவியலாளர் திரு அர்னாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் ஊடகவியலாளர்கள் முறையாக நடத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகள் அவசரநிலை காலத்தை நினைவுபடுத்துவதாகவும் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் தெரிவித்துள்ளார்

அர்ளாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பிஜேபி தலைவர் திரு

நட்டா உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

வடசென்னை தென்சென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளுக்காக மூன்று நடமாடும் அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன விரைவில் சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் இதபோன்ற நடமாடும் அம்மா உணவகங்கள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறப்பது குறித்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமச் செயலகத்தில் ஆவோசனை நடத்தி வருகிறார் இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கேபி அன்பழன் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர்

பாலசந்திரன் கூறியுள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

ஜோபிடன் கூடுதலான இடங்களுடன் முன்னிலையில் இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கொலராடோ கனெக்டிக்கட் வாஷிங்டன் நியூஜெர்சி நியூயார்க் உள்ளிட்ட மாகாணங்களில் திரு ஜோபிடன் வெற்றி பெறும் நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அலபாமா தெற்கு கரோலினா ஹிந்தியானா உள்ளிட்ட மாகாணங்களில் திரு டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் உள்ளார் கடும்போட்டி நிலவிவரும் குழலில் தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய திரு ஜோபிடன் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக கூறினார் நாளை காலைக்குள் முடிவுகள் வெளியாகும் என்று கூறிய திரு பிடன் ஆதரவாளர்கள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டார்

லிண்டா ரெனால்ட்ஸ் கூறியுள்ளாா் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்கும் மலாபார் கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினம் அருகே நேற்று தொடங்கியது இதுதொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர் இதில் பங்கேற்றுள்ள நான்கு நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கையை வலுப்படுத்த இப்பயிற்சி உதவும் என்று கூறியுள்ளார் இணைந்து செயல்படுவதன் மூலம் கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி முதல் கட்டமாக நேற்று முதல் வரும் ஆறாம் தேதி வரை விசாகப்பட்டினம் அருகே வங்கக் கடலிலும் இரண்டாவது கட்டமாக இம்மாத மத்தியில் அரபிக் கடல் பகுதியிலும் நடைபெறுகிறது

நேரடி தொடர்பு இல்லாத வகையில் உரிய பாதகாப்பு விதிமுறைகளுடன் இந்தப் போர் பயிற்சி நடத்தப்படுகிறது